நக்ஸலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள எட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

இதற்கிடையே பிஜேபி தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் திரு அமித்ஷா ராய்ப்பூரில் இன்று வெளியிட்டார் மிசோர மாநிலத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி பதவிக்கான பெயர் பட்டியலை வழங்குமாறு அம்மாநில தலைமை செயலாளரை கேட்டுக்கொள்வது என தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு எஸ் பி செசாங்குக்கு எதிராக கூறப்படும் புகார்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது தற்போதைய மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நீக்குவது குறித்து எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே தேர்தல் ஆயத்தப்பணிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக துணை தேர்தல் ஆணையர் தலைமையிலான உயர்மட்டக்குழு அம்மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது

முன்னதாக அம்மாநில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைமை தேர்தல் அதிகாரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மிசோரம் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி வாக்குப்பதிவுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து துணை தேர்தல் ஆணையர் திரு கதீப் ஜெயின் தலைமையில் இன்று ஆய்வு கூட்டம் நடைபெற்றது சம்பை மாவட்டதில் நடைபெற்ற இந்த ஆய்வு சமூகமாக நடத்துவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேர்தல் தொடர்பான பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் தேர்தல் ஆணையக்குழு பல்வேறு அரசியல் கட்சிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்

இந்த மாநிலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார்

நிவாஷ் சட்டப்பேரவைத் தொகுதியில் குறைந்த அளவாக இரண்டு போ மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது

உடைகங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்கள் இதனை முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் அமைதி மற்றும் ஸ்த்ர தள்மையை பாதுகாக்கவே அணு ஆயுத கொள்கை அமைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் அணு ஆயுதங்கள் சுமந்து செல்லக்வடிய ஐ என் எஸ் அரிகன் நீர்மூழ்கி கப்பல் கடற்படையில் சேர்க்கப்பட்டது குறித்து பாகிஸ்தான் வெளியிட்ட கருத்துக்கு இவ்வாறு கூறினார் அனு ஆயுத கொள்கையில் இந்தியாவின் நிலை தெளிவாக இருப்பதாகவும் பொறுப்புள்ள நாடாக இந்தியா விளங்குவதாகவும் திரு ரவீஸ்குமார் தெரிவித்தார் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சியின் நவாஷ் பிரிவு தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான திரு சாபாஷ் ஷெரீப்பை மற்றொரு ஊழல் முறைகேடு தொடர்பாள வழக்கில் அந்நாட்டு ஊழல் தடுப்பு அமைப்பு இன்று கைது செய்தது

அப்போது சர்க்கரை ஆலை தொடர்பான வழக்கு ஒன்றின் கீழ் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டது இதைத்தொடர்ந்து திரு சாபாஷ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக காவலில் இருப்பதாகவும் இது வரை அரசு தரப்பில் அவருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாயத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் சுட்டிகாட்டினார்

தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்புத் திட்டங்களில் அதிகளவில் முதலீடு செய்ய வருமாறு உலக நாடுகளை துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் மிகவும் பாதுகாப்பானது என்று அவர் கூறினார் முதலீட்டுக்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் நிறுவனங்கள் மாநிலத்தில் உள்ள அபரிமிதமான தொழில் வாய்ப்புகளை வளமிக்க நாடுகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

இலங்கை நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு அந்நாட்டு அதிபர் பிறப்பித்த அறிவிப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய ஐக்கிய தேசிய முன்னணி கட்சி தலைவரும் முன்னாள் பிரதமருமான திரு ரணில் விக்ரமசிங்கே முடிவு செய்துள்ளார் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு உத்தரவிட்ட அந்நாட்டு அதிபரின் செயல் சுட்டவிரோதமானது என்றும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் ஐக்கிய தேசிய முன்னணி கட்சி உள்பட பல்வேறு சிறிய கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன இதனிடையே அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைக்கும் அந்நாட்டு அதிபா் திரு மைதிரிபால சிறிசேனா வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன்காரணமாக அந்நாட்டில் நிலவி வரும் அரசியல் குழப்பம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

அந்நாட்டு ராணுவ ததளத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜோர்டானில் வெள்ளம் காரணமாக ஏழு பேர் உயிரிழந்தனர் நாவாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மழைப்பொழிவு காரணமாக ஏற்பட்ட இந்த வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அமெிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் காட்டுத் தீயினால் ஒன்பது பேர் உயிரிழந்தனர்

காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர்

கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தாதா சாகே பால்கே விருது பெற்ற சவ்மித்ரா சாட்டர்ஜி மற்றும் திரைப்பட நடிகர் திரு அமிதாப்பச்சன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் ஈரானை சேர்ந்த புகழ்பெற்ற இயக்குனர் திரு மஜித்மஜிதி கலந்துகொண்டார் எட்டு நாட்கள் நடைபெற உள்ள இந்த திரைப்பட விழாவில் அமெரிக்கா ஸ்பெயின் பிரான்ஸ் மற்றும் ரஷ்ய நாட்டு திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை சென்னையில் நடைபெறவுள்ளது முதல் இரண்டு போட்டிகளிலும் வெற்றிபெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது